முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தொடங்குகின்றன

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர் மத்திய நிதியமைச்சகமும் தேசிய முதலீட்டு கட்டமைப்பு நிதியமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இம்மாநாட்டில் சர்வதேச முதலீட்டாளர்கள் நம்நாட்டின் தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் விரிவான பொருளாதார பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றனர்

நாட்டின் வளர்ச்சியையும் பல்வேறு துறைகளின் மேம்பாட்டையும் முன்னெடுத்து செல்வது தொடர்பான ஆலோசனைகளுக்கு உத்வேகம் அளிக்க இந்த வட்டமேஜை மாநாடு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா ஐரோப்பா கனடா கொரியா ஜப்பான் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தொழில் முனைவோர்களும் உயரதிகாரிகளும் இதில் பங்கேற்கின்றனர்

ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கோவிட் நெருக்கடியையும் மீறி நாட்டின் பொருளாதாரம் சரியான பாதையில் செல்வதை இது சுட்டிக்காட்டுவதாக கூறியுள்ளார்

ஹர்ஷ்வர்தன் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் இன்று திறந்துவைத்தார் டெல்லி அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி கவுன்சிலும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் புதுதில்லி தலைமையகமும் இணைந்து இம்மையத்தை ஏற்படுத்தியுள்ளன இம்மையத்தில் அதிநவீன உயிர்காக்கும் கருவிகளுடன் சிறப்பு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது அரக்கோணம் முகாம் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீட்பு படையின் மூத்த கமாண்டர் ரேகா நம்பியார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

இதனையடுத்து அரசியல் கட்சித்தலைவர்கள் இறுதிகட்ட பிரச்சாரத்தில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் ஐக்கிய ஜனதாதள் தலைவரும் முதலமைச்சருமான திருநிதிஷ்குமார் முஸாபர்பூரில் தேர்தல் கூட்டத்தில் உரையாற்றுகையில் தமது தலைமையிலான கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றிபெறும் என்று குறிப்பிட்டார் ராஷ்ட்ரீய ஜனதாதள் தலைவர் திரு

பிஜேபி தேசியத்தலைவர் திரு

காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் பிகாரிகஞ்ச் அராரியா பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் வாக்களித்த அனைவருக்கும் அதிபர் ட்ரம்ப் நன்றி தெரிவித்திருக்கிறார்

ஜார்ஜியா டெக்ஸாஸ் மாகாணங்களில் அதிக வாக்குகளை பெற்றிருப்பதாகவும் ்புளோரிடா மாகாணத்தில் எதிர்பார்க்காத வெற்றி கிடைத்திருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்

எடப்பாடி கே பழனிசாமி சென்னை தலைமைச் செயலத்தில் இன்று வழங்கினார்

பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் இன்று திறந்துவைத்தார் முதலமைச்சர் நடமாடும் அம்மா உணவகங்களின் சேவையை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

கடம்பூர் ராஜு இன்று வழங்கினார்

சண்முகம் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

ம் ம் ம் ம் ம சென்னை மெட்ரோ வடகிழக்கு பருவமழையை எதிர்கொண்டு பயணிகளின் பாதுகாப்பை உறுதிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் தயார்நிலையில் இருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில்நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு தேவையான நடவடிக்கைகளுடன் வானிலை நிலவரங்களுக்கு ஏற்ப இந்நிறுவனத்தின் செயலாக்க கட்டுப்பாட்டு மையத்தின் சிறப்பு கண்காணிப்புக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது

நாமக்கல் மாவட்டம் என் புதுப்பட்டி ஊராட்சியில் ஜல்ஜீவன் இயக்க திட்டத்தின்கீழ் குடிநீர் குழாய் இணைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மெகராஜ் இன்று ஆய்வு செய்தார் திருவாரூர் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான இருதய நோய் கண்டறியும் முகாம் இன்று நடைபெற்றது

இதுகுறித்து வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் டாக்டர்

ஹர்மந்த் ப்ரீத் கவுர் தலைமையிலான சூப்பர் நோவாஸ் அணி மித்தாலிராஜ் தலைமையிலான வெலாஸிட்டி அணியுடன் இன்றிரவு மோதுகிறது

பி எல்

துபாயில் நாளை மும்பை இண்டியன்ஸ் டெல்லி கேப்பிட்டல்ஸ் இடையே நடைபெறும் முதலாவது குவாலி